தீபஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது

லட்ச ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

ராஜஸ்தான் ஜெய்சால்மரில் உள்ள லாங்கிவாலா முகாமில் இராணுவ வீரர்களுடன் இன்று தீபாவளி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு பேசிய அவர் உள்நாட்டிலேயே நவீன தளவாடங்களை உற்பத்தி செய்வதில் தனிகவனம் செலுத்தப்படுவதாக கூறினாா்

நமது நாட்டு எல்லைகளை இராணுவ வீரர்கள் பாதுகாப்பதை உலகில் உள்ள எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

மக்கள் அதிகாலையில் எழுந்து புனிதநீராடி புத்தாடைகள் உடுத்தி பட்டாசுகள் வெடித்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனா்

பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் திருச்சி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் சேலம் பரீ ராஜகண்பதி திருக்கோவில் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் உள்ளிட்ட அனைத்து திருக்கோவில்களிலும் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகங்களில் ஏராளமான பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர் சுற்றுச்சுழலை பாதிக்காத வண்ணம் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டும் என மாசுகட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது

இந்நிலையில் சமூக அக்கறையுடன் வெடியில்லா தீபாவளி கொண்டாடி வரும் தமிழக முன்னோடி கிராமங்கள் பல உள்ளன

இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள ஐக்கிய ஜனதாதளம் பா ஜ க இந்துஸ்தானி அவாமி மோர்சா விகாஸ் ஷீல் இன்சா ப் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் இந்நிலையில் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு பாகுசௌஹானை நித்தீஷ்குமார் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தையும் பேரவையை கலைக்கும் பரிந்துரையையும் வழங்கினார்

இந்தியாவின் சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே

தீயணைக்கும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருந்தபோது கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இவ்விபத்து நேரிட்டது

பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் முதல் பிரதமருக்கு நாடு தன் அஞ்சலியை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசின் சார்பில் சென்னை கத்திபாரா சந்திப்பில் உள்ள அன்னாரது திருவுருவச்சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திரு

பெஞ்சமின் திரு

கோவிட் தொற்று காரணமாக பள்ளிகளில் குழந்தைகள் தினம் கொண்டாடமுடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குழந்தைகளின் கல்வி மற்றும் மனநலத்தை பாதுகாப்பதில் பெற்றோர்களின் பொறுப்பு அதிகரித்துள்ளது என்று கல்வியாளர்கள் கருதுகின்றனர் குழந்தைகளை நாட்டின் வருங்கால தூண்களாக செம்மைப்படுத்தும் பெற்றோர்களுக்கும் பழனிச்சாமி ஆசிரியர்களுக்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

செவிலியரும் நீரிழிவு நோயும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்து திருச்சி கி

விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியின் மருந்தகத் துறை இணைபேராசிரியர் டாக்டர் சதீஷ் குமார் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்